இன்றுமாலைகாணொலிவாயிலாகமுக்கியஆலோசனைநடத்தவுள்ளார்

தமிழகம் புதுச்சேி கேரளா தெலங்கானாமாநிலங்களில் இன்றுமுதல் கட்டுப்பாடுகளுடன் கூடிய இரவு நேரணரடங்கு அமலுக்குவருகிறது

சட்டப்பேரவைக்குஆறாவதுகட்டமாகநளடபெறவுள்ளதேர்தலுக்கானஅனைத்தஏற்பாடுகளும் மேற்குவங்க தயார் நிலையில் உள்ளதாகதோதல் ஆணையம் தெரிவித்துள்ளது

வரலாற்றில் முறையாகசெவ்வாய் கோளின் வளிமண்டலத்தில் நாசாவின் முதல் இன்ஜெனிட்டிஎன்றஹெலிகாப்டர் பறந்துசாதனைபடைத்துள்ளது

உலக இளையோர் குத்துச்சன்டைசாம்பியன் போட்டியின் மகளிப்பிரிவில் இந்தியாவின் நான்குபோ அரை இறதிக்குமுன்னேறியுள்ளனர் இனிவிரிவானசெய்திகள் இந்தியமற்றும் சா்வதேசதடுப்பு மருந்துதயாரிப்பாளர்களுடன் பிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுஆலோசனைநடத்தவுள்ளார்

ஏற்கனவே மருத்துவர்கள் மற்றும் மருந்துநிறுவனபிரதிநிதிகளுடன் ஆலோசனைநடத்தி அவர் இருப்பதுகுறிப்பிடத்தக்கது

இந்ததடுப்பூசியினால் தங்களுக்குளந்தபாதிப்பும் ஏற்படவில்லைஎன்றுவிழுப்புரத்தைச் சேந்தபயனாளிகள் தெரிவித்துள்ளனர்

டான்டர் மன்மோகன்சிங்கின் உடல்நிலைசீராக அவருக்குவயர் இருப்பதாகவும் சிகிச்சைவழங்கப்பட்டுவருவதாகவும் அவர் தமதுடுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இதனிடையேதலைமைதே்தல் ஆணையர் திருசுசில் சந்திரா தேர்தல் ஆணையர் திருராஜீவ் குமார் ஆகியோருக்குகோவிட் தொற்றுஉறுதிசெய்யப்பட்டுள்ளது இருப்பினும் அவர்கள் காணொலிவாயிலாக தங்கள் அத்தியாவசியபனிகளைமேற்கொண்டுவருவதாகதோ்தல் ஆணையத்தின் செய்திதொடப்பாளர் தெரிவித்துள்ளார் இந்தியரானுவமும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பல்வேறபிரிவுகளும் தங்களதுமருத்துவவசதிகளைகோவிட் நோயால் பாதிக்கப்பட்டபொதுமக்களுக்கும் அளிக்கமுன்வருமாறபாதுனப்புத்துறைஅமைச்ன் திரு ராஜ்நாத்சிய் கேட்டுக் கொண்டுள்ளார் மேம்பாட்டுஆராய்ச்சிஅமைப்பின் தலைவர் ரானுவமருத்துவசேவைபிரிவு தலைமை இயக்குநர் ஆகியோருடன் இன்னும் சற்றநேரத்தில் காணொலிவாயிலாகஆய்வு நடத்தவுள்ளார்

மாநிலம் முழுவதும் உள்ளகடற்கரை பொழுதுபோக்கு பூங்காக்கள் உள்ளிட்டஅனைத்துகற்றுவாத் தலங்களும் இன்றுமுதல் மூடப்பட்டுள்ளன ஞாயிற்றுக்கிழமைதோறும் முழு ஊரடங்கும் கடைப்பிடிக்கப்படுகிறது பால் விநியோகம் மற்றும் மருத்துவம் போன்றஅத்தியாவசியசேவைகளுக்குஅனுமதிஅளிக்கப்பட்டுள்ளது

இதனிடையேதமிழகத்தில் வழிபாட்டு தலங்களில் நோய் தொற்றுபரவாமல் தடுக்கமேற்கொள்ளவேண்டியநடவடிக்கைகள் குறித்துமதத் தலைவர்களுடன் மாநிலஅரசின் தலைமைச் செயலாளர் திருராஜீவ் ரஞ்ஜன் காவல்துறைதலைவர் திரு ஜெ கேதிபாதிஆகியோர் இன்றுஆலோசனைநடத்தினர் புதக்சோி கேரளா தெலங்காளாமாநிலங்களிலும் இன்றமுதல் இரவு நேரஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது தலைநகர் தில்லியில் நேற்றுமுதல் ஆறு நாட்கள் முழு ஊரடங்கு அமலுக்குவந்துள்ளது மேற்குவங்க சட்டப்பேரவைக்குஆறாவதுகட்டமாகநடைபெறவுள்ளதேர்தலுக்கானஅனைத்துஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகதேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

இந்ததொகுதிகள் அனைத்திலும் திரிணமூல் காங்கிரஸ் மற்றும் பிஜேபிவேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர்

இத தேற்றசெங்கோளானசெவ்வாயின் மேற்பரப்பில் பறந்துசாதனைபடைத்தது

உலக இளையோர் குத்துச்சண்டைசாம்பியன் போட்டயின் பிரிவில் இந்தியாவின் மகளி நான்குவீராங்கனைகள் அரையிறுதிக்குமுன்னேறியுள்ளனர்

ஆடவர் பிரிவில் மணீஷ் மற்றும் சுமித் கால் இறுதிக்குதகுதிபெற்றுள்ளனர்

மேற்குத் தொடர்ச்சிமலையையொட்டிமாவட்டங்களில் கனமழைக்குவாய்ப்பு இருப்பதாகவும் அதுகூறியுள்ளது எனினும் சென்னைப்படபல்வேறுமாவட்டங்களில் அதிகபட்சவெப்பநிலை இயல்பவிட இரண்டுமுதல் நான்குடிகிரிசெல்லியஸ் வரைஅதிகரிக்கக்கூடும் என்றும் வாளிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது